நாராயணசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து ஆயுதக் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை பார்வையிட்டார்

பஞ்சாப் ஹரியானா மத்திய பிரதேசம் கேரளா கர்நாடகா சத்தீஷ்கர் ஆகிய மாநிலங்களும் லட்சத்தீவுகள் அந்தமான் நிக்கோபார் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இன்று உதய நாள் கொண்டாடுகின்றன அந்நாளைய சென்னை மாகாணத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு தமிழகம் தனி மாநிலமாக உருவானதை குறிக்கும் தமிழ்நாடு தினம் தமிழகத்தில் இன்று கொண்டாடப்படுகிறது

இதையொட்டி இம்மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த மக்களுக்கு குடியரசு தலைவர் பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வரவிருக்கும் ஆண்டுகளில் இம்மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் புதிய உயரங்களை எட்டட்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் இன்று உதய நாள் காணும் எல்லா மாநிலங்களும் முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட தாம் வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெர்மனி அதிபர் திருமதி ஏஞ்சலா மெர்க்கல் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினர்

நரேந்திர மோடி கூறினார் கல்வி வேளாண்மை செயற்கை நுண்ணறிவு கடலோரப் பகுதி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையே இன்று எட்டப்பட்டுள்ள உடன்பாடுகள் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று திருமதி ஏஞ்சலா மெர்க்கல் தெரிவித்தார் பிரெஞ்ச் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதை குறிக்கும் புதுச்சேரி விடுதலை திருநாளான இன்று காலை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து ஆயுதக் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை பார்வையிட்டார் இதை தொடர்ந்து காவல்துறையினர் மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன மாநில அமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் திரு

துணிச்சலான சிலர் செய்த தியாகத்தின் பலனே சுதந்திரம் என குறிப்பிட்ட அவர் சுதந்திரத்தின் பலனை அனைவரும் அனுபவமிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றார் மக்கள் அமைதியாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதை உறுதிப்படுத்த மக்களின் ஆதரவுடன் அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் மேலும் கூறினார்

பின்னர் சட்டப்பேரவை வளாகத்திலும் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை பார்வையிட்டார் புதுச்சேரி விடுதலை திருநாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று மாலையும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி விடுதலை திருநாளை ஒட்டி ஏனாமில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மாஹேயில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திரு ஷாஜஹான் ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டனர் ஏனாமில் நடைபெற்ற விழாவில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்னாசிங் உள்ளிட்டவர்களும் மாஹேயில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் திரு வல்சராஜ் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அமன் ஷா உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர்

சிவக்கொழுந்து இன்று தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் முன்னாள் தமிழக முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான அமரர் கருணாநிதிக்கு சிலை அமைக்க முதலமைச்சர் திரு

அனைத்து அமைச்சர்கள் துணை சபாநாயகர் திரு பாலன் முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் திரு

ஆயினும் சிலை அமைப்புக் குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராக அறிவிக்கப்பட்ட அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் சிலை அமைப்புக் குழுவில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கருணாநிதிக்கு சிலை அமைக்கப்படுவதில் தமக்கு ஆட்சேபணை இல்லை என்றாலும் கருணாநிதிக்கு முன்பாகவே மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு புதுவையில் சிலை அமைக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இது முதலமைச்சரின் குறுகிய அரசியல் மனப்போக்கையே எடுத்துக்காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபரூக் ப சண்முகம் ஆகியோருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை உச்சநீதிமன்றத் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அரசால் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நேற்று பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரான தம்மை தரக்குறைவான வார்த்தைகளால் பேய் என விமர்சித்தது அநாகரிகமானது ஏற்கதகாதது என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் வாட்ஸ்ஆப்பில் இன்று இதுதொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் நிதிநெருக்கடி எவ்வளவு இருந்தாலும் கசிவுகளை தவிர்த்தும் நன்கொடையாளர்களின் உதவிகளை சேகரித்தும் சரியான விதத்தில் செயல்படுவதன் மூலமாகவே பொது ஊழியர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் நிலைமைகளை எப்படி எல்லாம் சமாளித்து மக்களுக்கு நன்மை செய்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கத் தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மக்கள் பணம் வீணாவதை தடுத்து மக்களை பாதுகாப்பதே பொது ஊழியர்களின் கடமை என்றும் பேய்கள் இப்படி எல்லாம் ஒட்டு மொத்த மக்களின் நன்மைக்காக பாடுபடுவதில்லை என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் புதிதாக வாங்கப்பட்டுள்ள மின்சார வாகனங்களை இன்று புதுடெல்லியில் கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்

இதனால் எரிபொருள் செலவு குறைவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார் மீண்டும்தலைப்புச் செய்திகள் இன்று புதுச்சேரி விடுதலை திருநாள் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் உதய நாளை ஒட்டி குடியரசு தலைவர் பிரதமர் ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி விடுதலை திருநாளான இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து ஆயுதக் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை பார்வையிட்டார்

புதுச்சேரியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் கருணாநிதிக்கு சிலை அமைக்க முதலமைச்சர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது